தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக துணை முதலமைச்ச் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளா்

அரையிறுதி ஒற்றையர் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

இத்தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சுட்டத்தின்கீழ் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

நடுநிலை கல்வியின்றி பள்ளிக் குழந்தைகளை பள்ளிகளிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்று அரசாணை தெரிவிக்கிறது பள்ளிக்கல்வித் துறையின்கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவிப்பெறும் பள்ளிகள் சுயநிதி பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் பயிலும் மாணவா்களுக்கும் மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றும் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த ஆணை பொருந்தும் என்று பள்ளிக் கல்வித் துறையின் முதன்மை செயல் திரு பிரதீப் யாதவ் கூறியுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் மொழிப்பாடம் ஆங்கிலம் தேர்வுகளை இரு தாள்களாக எழுதும் நடைமுறை நடப்பு கல்வியாண்டு முதல் ஒருங்கிணைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித் துறை தெரிவித்துள்ளது

தேர்வுக்காலம் குறைக்கப்படுவதால் மாணவா்களுக்கு மனஅழுத்தம் குறையும் என்றும் மதிப்பீட்டு நடைபெறும் நாட்கள் குறைவதால் தோ்வு முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்பு ஏற்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது ஆரோக்கியமான வாழ்வுக்கு பாரம்பரிய உணவு வகைகளை உட்கொள்வது அவசியம் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் மூன்று நாட்கள் நடைபெறும் மதராசபட்டிணம் உணவு கண்காட்சியை நேற்று தொடங்கிவைத்து பேசிய அவர் குறைந்த உப்பு குறைந்த சர்க்கரை குறைந்த கொழுப்பு கொண்ட உணவுகளை உட்கொள்வதுடன் உடற்பயிற்சியும் மேற்கொண்டால் நீண்ட நாள் வாழ முடியும் என்றும் கூறினார் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்தன்மையுடைய இயற்கை உணவுப் பொருட்களை உண்ணும் பழக்கத்தை பரவ செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த உணவு திருவிழாவில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு உணவு வணிகர்களின் ஒருங்கிணைப்போடு உணவின் சிறப்பை மக்களுக்கு எடுத்துச்செல்லும் வகையில் உணவுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன

தமிழக குடிசைமாற்று வாரியத்தின் மூவம் அனைவருக்கும் குடியிருப்பு கட்டும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீாசெல்வம் தெரிவித்துள்ளாா் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடனுதவியுடன் கூடிய மானியத் திட்டத்தின்கீழ் நியாயமான விலையில் குடியிருப்புகள் கட்டித்தரப்படுவதாக தெரிவித்தாா் வாகன உற்பத்தித் துறையில் மந்த நிலை நிலவியபோதிலும் தமிழகத்தின் பொருளாதாரம் அதன் அடிப்படையில் இயங்கவில்லை என்றும் மாநில வருவாய் திருப்திகரமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சென்னையில் உரிய அனுமதியின்றி சாலையில் லைக்கப்பட்ட பேனர்களை அகற்றாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயா்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது சாலையில் வைக்கப்பட்ட பேனர் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரணமாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சத்யநாராயணன் என் சேஷாயி ஆகியோர் அடங்கிய அம்வு விதிமுறை மீறிலில் ஈடுபட்டவா்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து கேள்வி எழுப்பியது அதிகாரிகளிடம் விசாரணை நடத்திய நீதிபதிகள் சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்ததுடன் அதிகாரிகள் செயல்படாததன் காரணம் குறித்தும் கேள்வி எழுப்பினர் தனிபட்ட நபர்கள் அல்லது அரசியல் கட்சியினரின் நிகழ்ச்சிகளுக்கு சாலைகளை ஆக்கிரமித்து பேன்களை வைப்பதற்கு சுட்டத்தில் இடமில்லாத போதும் விதிமீறல்களை கண்டுகொள்ளாத நிலை குறித்து கண்டனம் தெரிவித்து

இதனிடையே அஇஅதிமுக வின் சார்பில் அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆகியோர் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளை ஆக்கிரமித்து பேனர்களை வைக்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர்

இதில் கிடைக்கும் வருமானம் கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று மத்திய கலாச்சாரத் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் பட்டேல் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள தேசிய கலைகள் அருங்காட்சியகத்தில் இந்தப் பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

ஜனவரியில் நடைபெற்ற ஏலத்தில் நான்காயிரம் பேர் கலந்துகொண்டதாகவும் இதில் கிடைத்த வருவாய் கங்கை நதி தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு செலவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் இதற்கான அறிவிக்கையை நேற்று வெளியிட்டது வெங்காயம் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பதுக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது

வாக்காளர்கள் பெயர் சரிபா்ப்பு நடவடிக்கை குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி நேற்று ஆய்வு நடத்தினா்

வாக்காளர்களுக்கு உதவும் வகையில் பல வகை செயலிகள் மூவம் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது

நாடு முழுவதும் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் உணவு பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சா் திரு ராமேஸ்வா் கூறியுள்ளாா்

அரியலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் கூடிய மழை பெய்துவருகிறது வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஜல் சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் மழைநீரை பாதுகாக்கவும் தண்ணீரை சேமிக்கவும் மாநில அமைச்சர் திருமதி நிலோஃபர் கவில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டார் தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரி நீர் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை மற்றும் செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் காலியாக உள்ள இடங்களுக்கு வரும் திங்கட்கிழமை நேரடி சேர்க்கை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் வியாட்நாம் ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டிகளில் இந்தியாவின் சவுரவ் வர்மா ஆடவர் அரையிறுதி ஒற்றையா் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

பெல்ஜியம் சர்வதேச பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் லஷ்யாசென் ராகுல் பரத்வாஜ் மற்றும் ஷீகா கவுதம் ஆகியோா் ஒற்றையா் ஆட்டங்களில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா்